ஒவ்வொருகுடமகனையும் அதிகாரம் நாட்டின் பெற்றவர்களாகதிகழசெய்யமத்தியஅரசுஉறுதிபூண்டிருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

திருத்தம் கருத்துக்களைதெரிவிக்குமாறுமத்தியதுறைமுகம் கப்பல் மற்றம் நீர்வழிப்போக்குவரத்துத்துறைஅமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது

நாட்டின் ஒவ்வொருகுடமகனையும்அதிகாரம் பெற்றவர்களாகதிகழசெய்யமத்திய அரசுஉறுதி பூண்டிருப்பதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார்

பாரதியார் பன்முகத்தன்மைகொண்டவராகதிகழ்ந்தார் என்று புகழாரம் குட்டினார்

அதற்குஏற்றவகையில் மத்திய அரசுதற்போதசெயல்படுவதாக அவர் கூறினார் குதந்திரவேட்கையைமக்களிடையேஏற்படுத்தி நாட்டின் சுதந்திரத்திற்குவித்திட்டவர் மகாகவிபாரதிஎன்றுகூறியபிரதுமர் திருமோடி பாரதியாரின் பாடல் வரிகளையும் சுட்டிக்காட்டினார்

பாதுகாப்புப்படைகளில் நிரந்தரபணிஒப்படைப்பு பெற்றஅதிகாரிகள் நிலையில் பெண்கள் செயல்படஅனுமதிக்கப்பட்டிருப்பதாகபிரதமர் குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசியதமிழகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமி இந்தியாவின் ஒருமைப்பாட்டையும் தமிழின் பெருமையையும் உயர்த்திப்பிடித்தவர் பாரதியார் என்றார்

அப்போதுகோவிட் பாதிப்புக்குபிந்தையகாலத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலானஒத்துழைப்பைமேலும் வலுப்படுத்துவது இருதரப்பு உறவு உள்ளிட்டவைகுறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர் பிராந்தியமற்றம் சர்வதேசவிவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் தங்களதுகருத்துக்களைபரிமாறிக்கொண்டனர் இம்மாநாட்டில் பேசியபிரதமர் திருநரேந்திரமோடி பண்டையகாலந்தொட்டே இந்தியாவுக்கும் உஸ்பெகிஸ்தானுக்கும் இடையேதொடர்புள்ளதாககூறினார்

வேளாண்மைதொடர்பாக இருநாடுகளுக்கிடையேஏற்படுத்தப்பட்டுள்ளகூட்டுநடவடிக்கை குழு முக்கியமானஒன்றுஎன்றுபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்தார் பின்னர் பேசிய உஸ்பெகிஸ்தான் அதிபர் கோவிட் பாதிப்பு காலத்தில் உதவியதறகாக இந்தியாவிற்குநன்றிதெரிவித்துக்கொள்வதாககுறிப்பிட்டார்

இதற்கிடையே பருவநிலைஒப்பந்தத்தின் ஐந்தாம் ஆண்டுநிறைவை ஒட்டுநாளைநடைபெறவுள்ளசர்வதேசபருவநிலைமாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடிநாளைஉரையாற்றவுள்ளதாகஅமைச்சர் திரு ஜவ்டேக்கர் குறிப்பிட்டார்

விண்ணப்பதாரர்களுக்குதேர்வு தேதி தேர்வு நடைபெறும் மையம் குறித்தவிவரங்கள் குறுஞ்செய்தியில் அனுப்பிவைக்கப்படும் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது இணையதளம் மூலம் தேர்வு மையசீட்டை தேர்வு தேதிக்குநான்குநாட்களுக்குமுன்பாகபதிவிறக்கம் செய்துகொள்ளலாம் என்றுகூறப்பட்டுள்ளது கலந்துகொள்வோருக்குவெப்பநிலைபரிசோதனைமேற்கொள்ளப்படும் தேர்வில் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இத்திட்டத்தின்கீழ் தேர்ந்தெடுக்கப்படும் சாலையோரவியாபாரிகள் மற்றும் அவர்களதுகுடும்பத்தினருக்குமத்திய அரசின் பல்வேறுதிட்டபயன்கள் அளிக்கப்படவுள்ளது

சிறந்தமேலாண்மைமற்றும் நிர்வாகத்தைகருத்தில்கொண்டுதுறைமுகதுறையில் இதன்படி முதலீடுகளைஈர்ப்பதற்குவழிவகைசெய்யப்பட்டுள்ளது

காங்கிரஸ் நாடாளுமன்றஉறுப்பினர் திருகார்த்திசிதம்பரம் மற்றும் அவரதுமனைவி ஸ்ரீநிதிஆகியோர் மீதானவருமானவரிவழக்கிலிருந்து அவர்களைவிடுவிக்கசென்னைஉயர்நீதிமன்றம் இன்றுஉத்தரவிட்டுள்ளது